நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரை உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது

ாராளின் அனுசக்தி திட்டங்கள் குறித்து விவாதிக்க ஐ

அவசர கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது

நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் இந்தியப் பொருளாதாரம் ஐந்து லட்சும் கோடி டாவர் அளவை எட்டுவதற்கான இலக்கு சாத்தியமே என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வாரணாசியில் இன்று பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர் மத்திய பட்ஜெட்டில் அறிவித்தபடி இந்தியப் பொருளாதாரத்திற்கான இலக்கு குறித்து எதிர்க்கட்சிகள் சந்தேகத்தை எழுப்புவது தேவையற்றது என்றுகூறினார் நாட்டை வளர்ச்சிப்பாதையில் கொண்டு செல்லும் நோக்கிலேயே மத்திய பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் நாட்டு மக்கள் மீது தாம் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் பொருளாதாரத்தை உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்கான திறனை அவர்கள் பெற்றுள்ளதாகவும் புதிய இந்தியாவை உருவாக்க அவர்களின் ஒத்துழைப்பு நிச்சயமாகக் கிடைக்கும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பிஜேபியின் தேசிய அளவிலான உறுப்பினர் சேர்க்கையையும் கட்சியிள் மூத்த தலைவரான திரு மோடி தொடங்கிவைத்தார்

பாபத்பூர் விமான நிலையத்தில் முன்னாள் பிரதமர் வால் பகதூர் சாஸ்திரியின் சிலையையும் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்துவைத்தார் பாரதிய ஜனசங் அமைப்பின் நிறுவனா் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகா்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா ஆகியோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர்

டாக்டர் ஷியாமா பிரசாத் முகா்ஜி நாட்டுபற்று மற்றும் தியாகத்திற்கு அடையாளமாக திகழ்ந்தாா் என்றும் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு தனது வாழக்கையை அர்ப்பணித்தவர் என்றும் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

நாட்டின் பொருளாதாரத்தை வளா்ச்சிப்பாதையில் கொண்டு செல்லும் வகையில் பிரதமர் திரு நரேந்திரமோடியால் செயல்படுத்தப்பட்டுவரும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு வலுசோ்க்கும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக முகநூல் பதிவில் கருத்து தெிவித்துள்ள அவர் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவின் அடிப்படை வசதிகளை பெரும் வகையிலும் வளர்ச்சிப்பாதையில் பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கும் வகையிலும் பட்ஜெட் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளுக்கு நிதியமைச்சா் திருமதி நிர்மலா சீதாராமன் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக திரு ஜேட்லி குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் சர்வதேச அளவில் விரைவான வளர்ச்சியை அடையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கில் பாட்னா நீதிமன்றம் அவருக்கு இன்று ஜாமீன் வழங்கியது

ராகுல்காந்தி மீது பீகார் துணை முதலமைச்சர் திரு கஷில்குமார் மோடி தொடர்ந்த அவதூறு வழக்கை விசாரித்த நீதிபதி அவருக்கு ஜாமீன் வழங்கினார்

இதனை அம்மாநில சட்டப்பேரவை தலைவர் திரு ரமேஷ்குமார் உறுதி செய்துள்ளார்

இதுதொடர்பாக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எவ்வித தகவல்களும் தனக்கு முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை என்று அவர் கூறினார் எனினும் உறுப்பினா்களின் ராஜினாமா கடிதங்கள் குறித்து வரும் செவ்வாய்க்கிழமை பரிசீலிக்கப்படும் என்று திரு ரமேஷ்குமார் தெரிவித்தார்

உலக பாரம்பரிய தலமாக ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூர் அறிவிக்கப்பட்டுள்ளது நேர்த்தியான கட்டிடக்கலை வடிவமைப்பு மற்றும் கலாச்சாரம் காரணமாக ஜெய்ப்பூர் பாரம்பரிய சின்னமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது ஜெய்ப்பூர் நகரம் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் ஜெய்ப்பூர் நகரம் தொன்மையான கலாச்சாரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்

மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பிஜேபி வேட்பாளருமான திரு ஜெய்ஷங்கா் மற்றும் அக்கட்சியின் திரு ஜூகல்கிஷோா் தாகூர் ஆகியோா் வெற்றி பெற்றுள்ளனர் குஜராத்தில் இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் திரு

கௌரவ் பாண்டியாவை வென்றார்

தாகூர் தனக்கு எதிராக போட்டியிட்ட காங்கிரசின் திருமதி சந்திரிகா சுதசாமாவை வென்றார்

இதனிடையே பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மற்றும் மத்திய அமைச்சர் திருமதி

காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

சா்வதேச ஒப்பந்தத்தை மீறி அணுசக்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஈரானின் முடிவு குறித்து விவாதிக்க அவசர கூட்டத்திற்கு ஐ

வின் சா்வதேச அனுசக்தி முகமை ஏற்பாடு செய்துள்ளது

முன்னதாக வியன்னாவில் உள்ள அமெரிக்க துதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரையறுக்கப்பட்ட அளவை காட்டிலும் யுரேனியம் செறிவூட்டும் ஈரானின் முடிவு குறித்து உடனடியாக விவாதிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தது சீனா பங்களாதேஷ் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் ரோஹிங்கயா பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு புலம் பெயர்ந்த மக்கள் அவர்களது சொந்த நாட்டிற்கு திரும்பி செல்வதற்கான வழிவகை ஏற்படும் என்று சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் நம்பிக்கை தொவித்துள்ளாா் பெய்ஜிங்கில் நேற்று சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங்கை பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை செயலர் திரு முகமது ஷகிதுல் ஹக் ரோஹிங்கியா பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பது தவிர்க்கப்பட முடியாதது என்று இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தாா் இப்பிரச்சினைக்கு கமூக தீர்வு காணும் வகையில் மியான்மர் நாட்டின் தலைவர்களுடன் பங்களாதேஷ் அதிபர் திருமதி ஷேக் ஹசீனா விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக அவர் கூறினார்